இனி விரிவான செய்திகள் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு விவசாயி சங்க பிரதிநிதிகள் இடையேயான ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இதுதொடர்பாக எழுப்பப்படும் சந்தேகங்கள் அடிப்படையற்றது என்றும் கூறினார் வேளாண் உற்பத்தியாளர் விற்பனைக்குழு சுட்டம் மாநிலத்துடன் தொடர்புடையது என்று கூறிய அவர் இது மாநிலங்களில் உள்ள சந்தைகளை பாதிக்காது என்றும் தெரிவித்தார் விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசு பரிசீலிக்கும் என்று அவர்களிடம் தெரிவித்ததாக கூறினார்

கடந்த ஆறு வருடங்களாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வேளாண் துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார் பல்வேறு வேளாண் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு விவசாயிகளின் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார் இதற்கிடையே விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடனான ஆறாவது கட்ட பேச்சுக்கள் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

இதன்மூலம் முக்கிய கற்றுலா தலங்களான தாஜ்மகால் ஆக்ரா கோட்டை சிக்கந்தரா ஆகிய இடங்களுக்கு எளிதில் பயணிக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது

முக்கிய நான்கு ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பள்ளிகள் அலுவலகங்கள் குடியிருப்புகள் வர்த்தக இடங்கள் பெரிய வணிக வளாகங்கள் மற்றும் குற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படவுள்ளது ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரங்களில் இந்திய விளம்பர தர நிர்ணயக்குழு வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை அனைத்து தனியார் தொலைக்காட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளை விளம்பரம் மூலம் ஊக்குவிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் இந்திய விளம்பர தர நிர்ணயக்குழு

பிரதிநிதிகளுடனான கூட்டத்திற்குப்பின் இந்த அறிவுரை வெளியிடப்பட்டுள்ளது ஆன்லைள் ரம்மி விளையாட்டுகளில் ஈடுபடுவது நிதி சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அந்த விளையாட்டிற்கு அடிமையாக வாய்ப்புள்ளது என்றும் விளம்பரங்களில் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேலைவாய்ப்பிற்கு மாற்றாக ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டு வருவாய் ஈட்ட முடியும் என்றோ இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் மற்றவர்களைவிட வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்றோ விளம்பரங்களில் குறிப்பிடக்கூடாது என்றும் நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்ற கட்டிட கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் பத்தாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார்

இதையொட்டி அவரது வாழ்க்கை வரவாறு குறித்த குறும்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திரைப்படப்பிரிவு வெளியிட்டுள்ளது டாக்டர் பாபா சாகேப் அம்பேத்கர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குறும்படத்தை டாக்டர் ஜப்பார் பட்டேல் இயக்கி உள்ளார்

தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்தியக் குழுவினர் இன்றும் நாளையும் நேரில் பார்வையிட உள்ளனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்ளிஹோத்ரி தலைமையில் நேற்று சென்னை வந்த மத்தியக் குழுவினர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்தியக் குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின்ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் துத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று அதி கனமழைபெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிவகங்கை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல்தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கன மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழழயும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியக் கடலோரக் காவல் படை பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக புரேவி புயலின் போது உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ்

உலக சுகாதார அமைப்பின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் தடுப்பூசியை உலக நாடுகளில் சம விகிதத்தில் விநியோகம் செய்யப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் திருமதி சௌமியா சாமிநாதன் தெரிவித்தார் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் இடையேயான வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்கள் நாளை நடைபெறவுள்ளது

இதுதொடர்பாக இருதலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை களையும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது சிட்னியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு தொடங்குகிறது

போட்டியின் நேரடி வர்ணனையை அகில இந்திய வானொலியின் ரெயின்போ உள்ளிட்ட அலைவரிசைகளில் பிற்பகல் மணி ஒன்று பதினைந்து முதல் கேட்கலாம் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இரண்டு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது